ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் முதலமைச்சராகிறார்

காங்கிரஸ் கட்சி எந்த தொகுதியிலும் முன்னணியில் இல்லை

முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முக்கியமான புள்ளிகள் வெற்றி பெற்றுள்ளனர் ஆம் ஆத்மி கட்சிக்கு பெருவாரியாக வாக்களித்த மக்களுக்கு டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

புதிய அரசியல் முறை ஒன்றுக்கு இந்த டெல்லி தேர்தல் வழி வகுத்துள்ளதாகவும் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வோரையே தாங்கள் விரும்புவதாக மக்கள் இந்த தேர்தல் மூலம் தெரிவித்துள்ளதாக திரு கெஜ்ரிவால் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இன்று சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி நடை போடும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர் மக்களின் முடிவுக்கு மதிப்பு அளிப்பதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜேபி நட்டா தெரிவித்துள்ளார் பிஜேபி ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டு டெல்லியின் வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை வலியுறுத்தும் என அவர் கூறி உள்ளார் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜரிவாலுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் கட்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட பிஜேபி தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் மக்கள் நீதி மய்யத் தலைவர் திரு கமலஹாசன் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் திரு கெஜரிவாலுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் நிர்மலா சீத்தாராமன் நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெற்று முன்னோக்கிச் செல்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை கொண்டு முதலீடு செய்ய வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி புதிய உத்திகளை கொண்டு வந்திருப்பதையும் அவர் வரவேற்றார் சரக்கு மற்றும் சேவைகள் வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் இளைஞ்களின் முன்னேற்றத்திற்கான பல நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்திருப்பதாகவும் நிதியமைச்சர் தமது பதிலில் தெரிவித்தார் வெளிநடப்பு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் இன்று மீண்டும் தொடங்கியது கேள்வி நேரம் மற்றும் பூஜ்ய நேரத்தை ரத்து செய்து மேற்கொள்ளப்பட்ட இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு முத்துக்கருப்பண் மற்றும் பிஜேபி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை வரவேற்று கருத்து தெரிவித்தனர் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த பட்ஜெட்டை குறை கூறினர் முன்னதாக அவை கூடிய உடன் திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் வெளிநடப்பு செய்தன ஹைட்ரோகார்பன் பிரச்சனை தொடர்பாக அவையில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து இந்த வெளிநடப்பு மேற்கொள்ளப்பட்டது அவை கூடியவுடன் திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா இப்பிரச்சனையை கிளப்பினார் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் காவிரி படுகையை அரசு அறிவித்திருப்பது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் கோரினார் இதற்கு அவைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு அனுமதி மறுத்ததை அடுத்து திமுக வும் இடதுசாரி கட்சிகளும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன நதிகள் இணைப்பு காவிரி கோதாவரி நதிகள் இணைப்பு திட்டத்திற்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ள அவர் இந்த வரைவு திட்டம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறி உள்ளார் முதல் கட்டத்தில் கோதாவரி ஆற்றில் ஜனம்பேட்டையில் இருந்து கிருஷ்ணா நதியின் நாகார்ஜுனா சாகர் வரை கொண்டு செல்லப்படும்

பேரவை கூட்டம் புதுவை சட்டப் பேரவைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் அதிகாரம் உள்ளதா இல்லையா என்ற விவாதம் நடைபெறும் பின்னணியில் சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்புக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது

தீர்மானத்தை நிறைவேற்ற எந்த ஒரு சவாலையும் சமாளிக்க தாம் தயார் என்றும் அவர் கூறி உள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆட்சேபித்து அரசு கொண்டு வர உள்ள தீர்மானத்தை அனுமதிக்க கூடாது என்று பாரதீய ஜனதா கட்சி கூறி உள்ளது இக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்து இதுதொடர்பான மனு ஒன்றை அளித்துள்ளனர் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக புதுவை சட்டப்பேரவை எந்தவித விவாதமோ தீர்மானமோ மேற்கொள்ள முடியாது என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு எதிரானது என்று அவர் முதலமைச்சர் திரு நாராயணசாமிக்கு எழுதி உள்ள கடிதம் ஒன்றில் கூறி உள்ளார் யூனியன் பிரதேச சட்டப்படி நாடாளுமன்றம் நிறைவேற்றும் எந்த ஒரு சட்டமும் புதுவை யூனியன் பிரதேசம் உட்பட அனைத்து யூனியன் பிரதேசங்களையும் கட்டுப்படுத்தும் என்றும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சருக்கு எழுதி உள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சனை தொடர்பாக வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதையும் துணை நிலை ஆளுநர் தமது கடிதத்தில் சுட்டிக் காட்டி உள்ளார் அன்பழகன் கூட்டம் புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மத்திய அரசை எதிர்க்கவே சட்டமன்றத்தை பயன்படுத்துவதாக அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டி உள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை கூட உள்ள சட்டமன்ற சிறப்புக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அலுவல்கள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றார்

ஆனால் இது கடைபிடிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் அன்பழகன் காவிரியின் கடைமடைப் பகுதியான காரைக்காலை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு விவசாயிகளின் நலனைக் கருத்தில் கொண்டு தஞ்சாவூர் நாகப்பட்டனம் மயிலாடுதுறை திருவாருர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து காவிரி படுகை மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் புதுவை காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுவை அரசும் தமிழக அரசை பின்பற்றி காரைக்காலை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் தவறினால் அரசைக் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

முதலமைச்சர் திரு நாராயணசாமி வெற்று அரசியலை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்பழகன் கேட்டுக் கொண்டார் பொலிவுறு நகரம் புதுவையில் பொலிவுறு நகரம் எனப்படும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப் பணிகளை நடைமுறைப்படுத்தி இருப்பதாக பொதுப் பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து இந்த விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் நடைபெற உள்ள தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களான திரு லட்சுமி நாராயணன் திரு சிவா திரு அன்பழகன் திரு பாஸ்கர் திரு ஜெயமூர்த்தி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்திட்டப் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார்கள்

இக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் காலத்தோடு பணிகள் தொடங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார்